வாங்குவதற்கான நேரம் இன்று முதல் குறைக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

இனி விரிவான செய்திகள் தமிழ்நாட்டில் மக்கள் நடமாட்டத்தை மேலும் கட்டுப்படுத்தும் விதமாக அத்தியாவசியப் பொருட்களை வாங்க அனுமதிக்கப்பட்டிருந்த கால அளவு குறைக்கப்பட்டு

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நேரக்கட்டுப்பாட்டை பொதுமக்கள் அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் மீறுபவர்கள் மீது சுட்டரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார் மேலும் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை அவர்களின் வீடுகளுக்கே சென்று வழங்க அரசு தரப்போடு இணைந்து சமூக ஆர்வலா்கள் செயல்படலாம் எனவும் தெரிவித்துள்ளா்

சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் டாக்டர்

விமான நிலையம் துறைமுகம் போன்ற பகுதிகளில் வந்திறங்கும் மருத்துவ உபகரணங்களுக்கு கங்கத் துறையினர் உடனடி அனுமதி வழங்கி அவை மருத்துவமனைகளுக்கு சென்றடைய நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மகேஷ்வரி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் அத்திப்பேடு அழிஞ்சிவாக்கம் கிராமங்களில் தங்கியுள்ள வெளிமாநில தொழிவாள்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் தருமபுரி மாவட்டத்தில் இருளா் உள்ளிட்ட பழங்குடியின மக்களுக்கு தமிழக அரசின் நிவாரணப் பொருட்கள் தடையின்றி கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மலர்விழி கூறியுள்ளார்

மெகராஜ் கூறியுள்ளாா்

நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் உள்ளிட்ட வெளிநாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் தொலைபேசியில் டிரம்பை தொடர்புகொண்டு அதிபர் பிரதமர் பேசியபோது இந்தியா அமெிக்கா ஒத்துழைப்பின் முழு வலிமையையும் பயன்படுத்தி உலகளாவிய இந்த பெருந்தொற்றை முறியடிக்க பாடுபடுவது என இரு தலைவா்களும் ஒப்புக் கொண்டனா்

இதேபோன்று பிரேசில் அதிபர் திரு போல் சோனரோ ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்ஞஸ் பெரேஸ் கேஸ்ட்ஜான் ஆகியோரையும் பிரதமர் நேற்று தொலைபேசியில் தொடர்புகொண்டு ஆலோசனை நடத்தியுள்ளார்

அகல் விளக்கு மெழுகுவர்த்தி செல்போன் டார்ச் போன்றவற்றின் மூலம் ஒளியேற்றுமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் சமூக இடைவெளியை பின்பற்றுவதோடு மக்கள் யாரும் வீடுகளை விட்டு வெளியேறாமல் அவரவர் வீட்டின் பால்கனியில் நின்றவாறே ஜளி ஏற்றவாம் என்று அவர் தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி

பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளாா்

இந்த ஆலோசனையின்போது நாட்டில் தற்போது கடைப்பிடிக்கப்படும் ஊரடங்கு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என தெரிகிறது

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் திரு லாவ் அகர்வால் தெரிவித்துள்ளார்

லாவ் அகர்வால் கூறினார்

நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் தலைவர் திரு

நட்டா வேண்டுகோள் விடுத்துள்ளார் கட்சியின் பல்வேறு மாநில தலைவர்களுடன் நேற்று ஆலோசனை நடத்திய அவர் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள வேண்டுகோளுக்கு ஏற்ப இன்றிரவு ஒன்பது மணியளவில் மக்கள் அனைவரும் வீடுகளில் ஒளியேற்றுவதை ஊக்குவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார்

நட்டா வேண்டுகோள் விடுத்துள்ளார்

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திருமதி சுப்ரியா புரீநாத் இந்த கொடிய நோயை எதிர்கொள்வதற்காள வழிமுறைகளை வகுக்கும்போது மாநில அரசுகளையும் கலந்தாலோசிக்க வேண்டும் என்றார்

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு

செங்கோட்டையன் நேற்று தொடங்கி வைத்தார் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த இயந்திரத்தை அமைச்சர் தமது சொந்த செலவில் வாங்கி கோபிச்செட்டிப்பாயைம் நகராட்சிக்கு வழங்கியுள்ளார்

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் முகாமில் தங்கியுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலாளர்களின் குறைகளை உடனடியாக தீர்த்து வைக்குமாறு அம்மாநில முதலமைச்சா் திரு உத்தவ் தாக்கரேவுக்கு திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார்

உடல் முழுவதும் கிருமி நீக்கம் செய்வதற்கான கலன் ஒன்றை வடிவமைத்துள்ளது